மகளிர் ஆளுமை குறித்த தேசிய வரைவு கொள்கை உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி

போச்சம்பள்ளி பாரூர் பெரிய ஏரியிலிருந்து முதல்போக பாசனத்திற்கு வரும் செவ்வாய்கிழமை முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கற்றலில் மாணாக்கர் சிறந்து விளங்க மடிக்கணிணிகள் வழங்கப்படுவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நரேந்திரமோடி இன்று தாயகம் புறப்பட்டார்

வளர்ச்சியை உறுதி செய்யவும் இத்தகைய கட்டமைப்புகளின் தேவையை அவர் எடுத்துரைத்தார் மகளிருக்கு அதிகாரமளித்தல் குறித்த சிறப்பு கூட்டத்திலும் பிரதமர் இன்று பங்கேற்றார்

இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஸீ ஜின்பிங் இடையே இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளையடுத்து இருநாடுகளிடையே நிலவும் வா்த்தக போரை கைவிடுவதற்கான உடன்பாடும் எட்டப்பட்டதாக தெரிகிறது

பேரிடர் மீட்பு உபகரணங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க தேசிய பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சிக் கழகத்துடன் இணைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தேசிய பேரிடர் மீட்பு படை தலைமை இயக்குநர் திரு

பிரதான் பேரிடர் நிகழ்வுகளின் போது உயிரிழப்புகளை தவிர்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

அணை திறப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாரூர் பெரிய ரரியிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக வரும் செவ்வாய்கிழமை முதல் தண்ணீர் திறந்து விட முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ப்ளஸ் டூ பயிலும் மாணாக்கருக்கு நடப்பு கல்வியாண்டிலேயே மடிக்கணிணிகள் வழங்கப்படும் என்றார்

ராமதாஸ் நீதிபதிகள் நியமனத்தில் மாநில அரசுகளின் அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடக் கூடாது என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர்

ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்

சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக உதகை கேத்தி இடையே சுற்றுலா மலை ரயில் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது